உருளைக்கிழங்கு ஆராய்ச்சியில் இதுவரை எட்டப்பட்ட சாதனைகள் வாய்ப்புகள் வர்த்தகம் வேளாண் சார்ந்த தொழிலாக மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பிரதமரின்உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

எதிர்காலத்தில் உருளைக்கிழங்கு சாகுபடி மற்றும் அதன் விற்பனைக்கான பல்வேறு முக்கிய திட்டங்கள் இதில் விவாதிக்கப்படவுள்ளன பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லி கரியப்பா மைதானத்தில் நடைபெறும் தேசிய மாணவர் படை அணிவகுப்பை பார்வையிடுகிறார் தேசிய மாணவர்படையில் பல்வேறு பிரிவுகளைச்சேர்ந்த மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளும் பிரதமர் கலை நிகழ்ச்சிகளையும் பார்வையிடுகிறார் விளையாட்டு இசை மற்றும் கலைத்துறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு பரிக்களையும் அவர் வழங்குகிறார் தேசிய மாணவர்படையில் சாகசங்கள் புரிந்த மாணவர்களுக்கு விருதுகளையும் பிரதமர் வழங்கவுள்ளார் அஸ்ஸாமில் மத்திய மாநில அரசு மற்றும் போடாவாந்து ஆகியோருடைய ஏற்பட்ட முத்தரப்பு உடன்படிக்கை வாயிலாக போடோ இன மக்களின் தனித்துவம் வாய்ந்த கலாச்சாரம் பாதுக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இந்த ஒப்பந்தம் காரணமாக ஏராளமான மக்கள் வளர்ச்சி திட்டத்தின் பயன்களை அனுபவிக்க முடியும் என்று கூறியுள்ளார் முன்னதாக அஸ்ஸாமில் செயல்படும் போடாலாந்து குழுக்கள் மற்றும் மத்திய அரசுகளிடையே முத்தரப்பு ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது அஸ்ஸாம் மாநிலத்தை போடோலாந்தாக மாற்ற வேண்டும் என்ற போராட்டத்தில் இந்த குழுவினர் போராளிகளாக செயல்பட்டு அரசுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தனர் இதற்கு மத்திய அரசு பல்வேறு உடன்பாடுகளை ஏற்படுத்தியபோதிலும் போராளிகள் தங்களது கொள்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர் இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் நேற்று மத்திய அரகடன் வரவாற்று சிறப்பு மிக்க உடன்பாடு கையெழுத்தானது வடகிழக்கு மாநிலங்களின் நுழைவாயிலாக உள்ள அஸ்ஸாம் மாநிலம் வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இந்த உடன்பாட்டில் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் மத்திய உள்துறை இணை செயலர் திரு சத்யேந்திர கர்க் மற்றம் அஸ்ஸாமின் தலைமம செயலர் திரு சஞ்சப் கிருஷ்ணா ஆகியோர் கையெழுத்திட்டனர்

இந்த கூட்டத்திற்கு உள்துறை அமைச்சர் திருஅமித் ஷா தலைமை தாங்குகிறாா்

இந்த கவுன்சில்களுக்கு உள்துறை அமைச்சர் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய மாநில ஒருங்கிணைப்பு மண்டலங்களில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களுக்கிடையே நிலவும் விவகாரங்களுக்கு தீர்வுகானுதல் உள்ளிட்டவைகளுக்காக இந்த கவுன்சில்கள் அமைக்கப்பட்டுள்ளது சீனாவில் கொரானா வைரஸ் தாக்கம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு ராஜீவ் கவுபா நேற்று ஆய்வு செய்தார் இந்நோய் பரவாமல் தடுப்பதற்கு சுகாதாரத்துறை சார்பில் விமானநிலையங்கள் மருத்துவமனைகள் ஆகியவற்றில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார் வுஹானிலுள்ள இந்தியர்களை அங்கிருந்து வெளியேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது என இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதற்காக வெளியுறவுத்துறை மூலம் ராஜாங்க நடவடிக்கைகளை தொடக்கப்படவுள்ளன ஏற்கனவே இதுகுறித்து பிஜிங்கிலுள்ள இந்திய தூதரகம் அந்நாட்டு அரசிடம் வலியுறுத்தி வருகிறது இந்தியாவில் இதுவரை இந்தநோயின்பாதிப்பு எதுவும் இல்லை நேபாளில் இந்த நோய் பரவி உள்ளதால் அதனை ஒட்டிய சோதனை சாவடிகளில் தீவிர சோதனை நடத்த உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது

வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் தங்களுக்கு கொரளா வைரஸின் தாக்குதல் இருப்பதாக உணரப்பட்டால் உடனடியாக இதற்கான தொலைபேசி உதவியை நாடுமாறு மத்திய ககாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது

லக்னோவில் அம்மாநில முதலமைச்சர் குகாதாரத்துறை அதிகாரிகளுடன் இது குறித்து நேற்று ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆந்திரபிரதேசத்தில் சுட்டமேலவையை கலைப்பதற்கான தீர்மானத்தை அம்மாநில அமைச்சரவை நிறைவேற்றியுள்ளது இதேபோன்றதொரு தீர்மானம் நேற்று அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படவுள்ளது

இதனையடுத்து முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அரசு சட்ட மேலவையை கலைக்க முடிவு செய்தது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம்சாட்டியுள்ளார் மங்களுருவில் இச்சுட்டத்திற்கு ஆதரவாக நேற்று நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் அண்டை நாடுகளில் சிறுபான்மையினராக இருந்து இந்தியாவில் குடியேறியவர்களுக்கு குடியுரிமை வழங்க மட்டுமே இச்சுட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கூறினார் இந்திய குடிக்களுக்கு இச்சுட்டம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று அவர் கூறினார் மத்திய அரசு தான் வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாக அவர் தெரிவித்தாா்

இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளியிலிருந்து குறுக்கீடுகள் ஏற்பட வாய்ப்பில்லை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் பேசுகையில் இந்திய அரசு மற்றும் இந்திய நாடாளுமன்றத்தின் வரையறைக்கு உட்பட்ட உள்நாட்டு விவகாரங்களில் அன்னிய சக்திகள் தலையிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார் எதிர்காலத்தில் இதுபோன்ற தேவையற்ற கருத்துக்களை வெளியிடுவதை அன்னிய நாட்டவர் தவிர்க்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் ஆம் ஆத்மி கட்சி பிரிவினைவாத சக்திகளுக்கு ஆதரவளிப்பதாக மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அமித்ஷா கூறியுள்ளார் ரித்தாலாவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு அமித்ஷா ஜவஹர்வால் நேரு பல்கலைக்கழகத்தில் இந்தியாவுக்கு எதிராக கோஷமிட்டவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு தில்லி அரசு அனுமதி அளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தற்போதுள்ள ஆம் ஆத்மி அரசு கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார் மக்கள் நலனுக்காக மத்தியஅரசு கொண்டுவந்த ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட பல திட்டங்களை தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் அவர் கூறினார் அனைத்து பங்களிப்பாளர்கள் முயற்சியுடன் ஐந்து வட்சம் கோடி டாவர் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க முடியும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஸ்கோயல் தெரிவித்குள்ளார் புதுதில்லில் தொழிலதிபர்கள் மற்றும் வர்த்தகர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் நாட்டின் வளர்ச்சியை ஊக்குவித்துள்ளதாக கூறினார் நாட்டின் ஏழை எளிய மக்கள் தன்னிறைவுடைய வாழ்க்கையை பெற நடவடிக்கை எடுப்பது என மத்திய அரசு உறுதிப்பூண்டுள்ளதாக அவர் கூறினார்